ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

தெரிவித்துள்ளனர்

அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

குற்றம் சாட்டியுள்ளது

தாக்குதல் நடத்தியது

எல்லைப்பகுதியில் எந்த ஒரு சூழ்நியையும் எதிர்கொள்ள நமது படை வீரர்கள் தயாராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் சீன வுடனான எல்லை பிரச்சினை குறித்து அறிக்கை தாக்கல் செய்து அவர் பேசினார் தற்போதைய சூழ்நிலைக்கு அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார் இருப்பினும் சவால்களை எதிர்கொள்ள படைகள் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எல்லைப்பகுதியில் சீனாவின் நடவடிக்கைகள் பல்வேறு ஒப்பந்தங்களை மீறும் வகையில் இருந்ததாக அவர் கூறினார் எல்லைப் பகுதியில் நிலவி வரும் பிரச்சினையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அது தொடர்பாக விரிவாக எடுத்துரைக்க முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் உறுப்பினா்கள் இதனை புரிந்து கொள்வார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திரு ராஜ்நாத்சிங் கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு

இதையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் வாழ்வியல் நற்பண்புகள் மற்றும் ஜனநாயக பாரம்பரியத்தைப் பின்பற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டுமென்பதற்கு முன்மாதிரியாக பிர்தமர் திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ பிரார்த்திப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு

வெங்கய்ய நாயுடு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டை புதிய உச்சத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக பாடுபட்டுவரும் திரு நரேந்திரமோடியை அயராது பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார் பிரதமரின் சீரிய தலைமையின்கீழ் நாடு எதிர்நோக்கும் பல்வேறு சவால்களை மத்திய அரசு திறம்பட எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் சுயசார்பு இந்தியாவை அடைய வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திரமோடியின் அழைப்பு நாட்டு மக்களை ஈர்த்து வரும் ஆண்டுகளில் சுயசார்பு நிலையை அடைய வழிவகுக்கும் என்றும் திரு வெங்கய்ய நாயுடு குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து இந்த நாட்டிற்கு நீண்ட காலம் சேவையாற்ற வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பி ஜே பி தலைவர் திரு

நட்டா உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பிரதமருககு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியா ரஷ்யா இடையேயாள ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு மோடி ஆற்றிய பங்களிப்பு போற்றுதற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார் ஜேர்மன் பிரதமர் திருமதி ஆஞ்சலா மெர்க்கல் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார்

நரேந்திர மோடி ஆற்றிவரும் அரும்பணிகளை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டிற்கு சேவையாற்றுவதற்காக இன்னும் பல ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் தி மு க

க ஸ்டாலின்உள்ளிட்டோரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பிரதமரின் பிறந்த நாள் பி ஜே பி சார்பில் நாடு முழுவதும் ஒரு வார காலத்திற்கு சேவை வாரமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மரக்கன்று நடுதல் பல்ஸ் ஆக்ஸிமீட்டர் கருவி மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் காதுகேட்கும் கருவிகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் பி ஜே பி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

தடுப்பு மருந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டால் அதளை செலுத்துவதற்குத் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதற்காக நிபுணா் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அக்குழு உரிய ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துதற்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹர்ஷவாதன் கூறினார்

நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மலிவு விலை மருந்தஙங்கள் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறைந்த செலவில் தரமான மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

சதானந்த கவுடா தெரிவித்தார் பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக பாகிஸ்தான் திகழ்கிறது என இந்தியா குற்றம்சாட்டியுள்ளது ஜெனிவாவில் நடைபெற்ற ஐ

சபையால் தடை விதிக்கப்பட்ட தீவிரவாதிகளுக்கு ஓய்வூதியங்களை வழங்கி வரும் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் பல்லாயிரக்கணக்கான சண்டையிடும் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதை அந்நாட்டு பிரதமரே ஒப்புக் கொண்டிருப்பதையும் இந்திய பிரதிநிதி சுட்டிக்காட்டியுள்ளார் காஷ்மீன் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுபகுதியில் பாகிஸ்தான் ரானுவம் இன்று இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது இன்று காலை ஆறே முக்கால் மணியளவில் பாகிஸ்தான் படைகள் பீரங்கி மற்றும் சிறிய ரக ஆயுதங்களைப் பயன்படுத்தி காஷ்மீரின் பாலகோட் மற்றும் மெந்தார் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்ததாகவும் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்த மாதத்தில் மட்டும் பாகிஸ்தான் படைகள் முறை தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ழீநகரில் இன்று அதிகாலை டீங்துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஸ்ரீநகரின் பட்டாமலூ பகுதிக்குட்பட்ட ஃபிர்தோஸாபாத் என்னுமிடத்தில் பதுங்கியிருப்பதாகக் தீவிரவாதிகள் கிடைத்த தகவலின்பேரில் பாதுகாப்புப் படையினர் அப்பகுதியை சுற்றிவளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது தீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதையடுத்து இருதரப்பினருக்குமிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது

அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாகவும் அந்த அதிகாரிகள் கூறியுள்ளனர் வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது பிரதமின் பயிர் காப்பீட்டு திட்டம் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர்

மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகள் குறித்தும் விரிவாக அவர் எடுத்துரைத்தார்

இதனையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்